பூங்காவை பிரதமர் திரு நரேந்திரமோடி ஐ நா சபை வளாகத்தில் திறந்து வைத்தார்

அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்தார்

முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று கேரளா சென்றுள்ளாா்

கால் இறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் தூய்மை இந்தியா திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்காவின் பில்கேட்ஸ் அறக்கட்டளையின் சார்பில் உயரிய விருது வழங்கப்பட்டது நியூயார்க்கில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் கலந்துகொண்டு பேசிய பிரதம் திரு நரேந்திர மோடி இந்த விருதை இந்திய மக்களுக்கு சமர்பிப்பதாக தெரிவித்தாா்

வகையில் அவரது பெயரிவான சூரியசக்தி பூங்காவையும் ஐ நா சபைக்கு பிரதமர் அர்ப்பணித்தார்

வின் சிறப்பு தபால் தலையையும் திரு நரேந்திர மோடி வெளியிட்டார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் மகாத்மா காந்தி உலகில் உள்ள அனைவருக்கும் ஊக்கசக்தியாக திகழ்வதாக தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் ஐ

பொதுச் செயலாளா் அன்டோனியா குட்ரஸ் மற்றும் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் கலந்துகொண்டனர் முன்னதாக பிரதமா் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபா் திரு டொனால்டு டிரம்ப நியூயா்க்கில் சந்தித்து இருதரப்புகள் உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினா் இந்தியாவும் பாகிஸ்தானும் காஷ்மீர் பிரக்சனைக்கு விரைவில் இருதாப்பு ரீதியில் தீர்வுகானும் என அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்தார் இந்திய கடலோர காவல்படையின் வராஹ என்ற ரோந்து கப்பலை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்தார் சென்னை துறைமுகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் இக்கப்பலை பணியில் சேர்த்தாா் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் கடல்சார் தீவிரவாத நடவடிக்கைகள் பெருகி வருவதால் அதனை தடுப்பதற்காக பிராந்திய அளவிலான கூட்டு முயற்சிகள் அவசியம் என்றார் கடல்சார் போக்குவரத்து இந்தியா உட்பட உலக நாடுகளின் வளர்ச்சிக்கு ஊன்றகோலாக திகழ்வதாக அவர் கூறினார் எளினும் தற்போது தீவிரவாதம் போதைப்பொருள் மற்றும் ஆட்கள் கடத்தல் போன்ற நடவடிக்கைகளும் கடல்வழியாக நடைபெறுவது அதிகரித்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார் இதனை தடுப்பதற்கு இந்திய கடலோர காவல்படை பிற அமைப்புகளுடன் இணைந்துசிறப்பாக செயல்பட்டு வருவதாக திரு ராஜ்நாத்சிங் பாராட்டு தெரிவித்தார்

இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது டிவிட்டர் செய்தியில் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் நாட்டின் மிகச்சிறந்த தலைவராக அவர் திகழ்ந்தார் என்றும் அடித்தட்டு மக்களுக்கு அவர் ஆற்றிய சேவை என்றென்றும் நினைவு கூரத்தக்கது என்றும் கூறியுள்ளார் தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் வெளியிட்டுள்ள செய்தியில் பன்டிட் தீன்தயாள் தலைசிறந்த தேசியவாதியாகவும் சிந்தனையாளராகவும் விளங்கினார் என்று தெரிவித்துள்ளார் இந்நாளைபொட்டி நாடுமுழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகன் செய்யப்பட்டுள்ளன தமிழக கேரளா இடையே நதிநீர் பங்கீடு தொடர்பான ஆலோசனை நடத்துவதற்காக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று திருவனந்தபுரம் சென்றடைந்தாா் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நதிநீர் பங்கீடு தொடர்பான ஆலோசனை பயனளிக்கும் என்று தாம் எதிர்பார்ப்பதாகக் கூறினார்

தமிழகத்தில் வெங்காய விலையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார்

வெங்காய தட்டுப்பாட்டை போக்க ஆந்திராவிலிருந்து வெங்காயம் கொண்டு வரப்படுவதாக திரு செல்லூர் ராஜூ குறிப்பிட்டார் தமிழகத்தில் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நாங்குநேரி மற்றும் விக்கிரவாண்டி தொகுதிகளில் அஇஅதிமுக சா்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை அக்கட்சி அறிவித்துள்ளது இதன்படி நாங்குநேரி தொகுதியில் திரு வே நாராயணனும் விக்ரவாண்டி தொகுதியில் திரு எம் ஆர் முத்தமிழ்செல்வனும் போட்டியிடுவார்கள் என்று அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பள்ளீர்செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமியும் அறிவித்துள்ளனர் இந்த தொகுதிகளில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய வரும் திங்கட்கிழமை கடைசி நாளாகும் இவ்விரு தொகுதிகளிலும் தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் அமலில் இருப்பதை அடுத்து விதிமீறல்கள் குறித்து பொதுமக்கள் கட்டணமில்வா தொலைபேசி மூலம் புகார் தெிவிக்க வசதி செய்யப்பட்டுள்ளது இந்தியாவின் வடமாநிலங்களிலும் எல்லைப்பகுதிகளிலும் பாகிஸ்தானிலும் நேற்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதம் திரு நரேந்திரமோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டள்ள டுவிட்டர் செய்தியில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய தாம் பிரார்த்திப்பதாகக் கூறியுள்ளார்

கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்புப் பகுதிகளில் மீன்டும் கன மழை பெய்து வருவதை அடுத்து மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு மேலும் அதிகரித்துள்ளது

காவிரியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதாலும் திருவாரூர் மாவட்டத்தில் மழை பெய்து வருவதாலும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் எச்சிக்கையுடன் இருக்குமாறு மாவட்ட ஆட்சியர் திரு ஆனந்த் கேட்டுக் கொண்டுள்ளார்

கொரிய ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் காஸியப் கால் இறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்

ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவு முதல் கற்று ஆட்டங்களில் சாய் ப்ரணீத்தும் பி வி சிந்துவும் தோல்வியடைந்தனர்